கோவிட் தொற்று தடுப்பு மருந்து தொடர்பான வியூகம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகம்மது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பிரதுர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது

உலகில் மக்களுக்கு கசாதார சேவைகள் எளிதில் கிடைச்சக் செய்யும் நடவடிக்கைளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திருபியூஷ் கோயல் கூறியுள்ளார்

ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுவதற்கு பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போடுவதாக ஐ நா பாதுகாப்பு சபைக் கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆய்வுக் கூட்டத்தில் கோவிட் தொற்று தடுப்பு மருந்து தொடர்பான வியூகமும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த ஆலோசனைகளும் இடம் பெற்றன நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தடுப்பு மருந்து உற்பத்தி நெறிமுறை அனுமதிகள் மற்றும் கொள்முதல் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன கோவிட்தடுப்பு வழங்கப்படவேண்டும் யாருக்கு மருந்து முதலில் சுகாதாரபணியாளர்களுக்குதடுப்புமருந்துகிடைக்கஉறுதிப்படுத்து வத்துமருந்துகளுக்காள குளிர்பதன பாதுகாப்பு தொழில்நுட்ப ரீதியிலான செயல்பாடுகள் தொடர்பாகவும் பிரதமர் நேற்று ஆலோசித்தார் ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகம்மது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பாள உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்ட பிரதமர்

ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் முயற்சி தக்க தருணத்தில் பாதுகாப்பு படையினரால் துணிச்சலாக முறியடிக்கப்பட்டதாக பாராட்டினார் பாகிஸ்தாளில் செயல்படும் ஜெய்ஷ் இ முகம்மது தீவிரவாத அமைப்பின் நான்கு தீவிரவாதிகள் மீது துக்குதல் நடத்தியதாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேசிய பாதுகாப்பு செயலர் திரு அஜித் தோவல் வெளியுறவுச் செயலர் மற்றும் உயர்மட்ட அளவிலான உளவுப் பிரிவு அதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நக்ரோட்டாவில் நேற்று தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இரண்டு காவல் துறையினர் காயமடைந்தனர்

நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த திட்டங்களின் செயல்பாட்டைக் கண்காணிக்கவும் செயல்படவும் கிராம அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தக் குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவார் உத்தரபிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்வார்

கோவிட தொற்று தடுப்பு மருந்து அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் மாநாட்டை நடத்துவதற்கு ஏற்பாடுசெய்த சவுதி அரேபிய அரசுக்கு அவர் பாராட்டுத் இந்த தெரிவித்தார் டிசும்பர் மாதத்தில் நடைபெறும் மாநாட்டில் இத்தாலி கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் குறித்த விவகாரங்களில் குழந்தைகளுக்கு புரியக் கூடிய வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் நாட்டின் கொள்கைகள் திட்ட ஆவணங்கள் திட்ட செயல்பாடு போன்றவற்றில் குழந்தைகளின் உரிமைகளும் தொடர்புப் படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் உலக குழந்தைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற ஆன்லைன் கருத்தரங்கில் பேசிய அவர் பருவநிலை மாற்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குழந்தைகளும் கலந்துரையாட வேண்டும் என்றார் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப் பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை அனைவரும் பெறவேண்டும் என்றம் பள்ளிகளிலும் அடிமட்ட அளவிலும் பருவநிலை மாற்றம் தொடர்பாள விழிப்புணர்வு செய்திகள் பரவச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் உலகில் மக்களுக்கு எளிதில் கிடைக்கக் கூடிய வகையில் சுகாதார சேவைகள் கிடைக்கும் நடவடிக்கைளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஆசிய தொழில்நிறுவனங்களின் சுகாதார மாநாட்டில் பேசிய அவர் கோவிட் தொற்று தடுப்பு மருந்துகள் முதலில் ஏழ்மையான நிலையில் உள்ள நாடுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றார் உள்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்து பரிசோதனை பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டதைப் போன்று தொற்று குறித்து அஜாக்கிரதையாக இருக்கக் கூடாது என்றும் அவர் கூறினார் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்ததைப் போன்று இந்தியா அறிவித்த பொது முடக்கத்தால் நோய் கட்டுப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் திரு

இதுதவிர சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப் பணிகள் கோவையில் அமைக்கப்படவுள்ள உயர்மட்டப் பாலம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார்

இந்த அவசர சுட்டத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஜப்புதல் அளித்துள்ளார் இதன்படி ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நடத்துவோருக்கு

ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுவதற்கு பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போடுவதாக ஐ நா பாதுகாப்பு குழுக் கூட்டத்தில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான எல்லைப் பகுதியான டுராண்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாக ஐ நா வுக்கான இந்திய பிரதிநிதி திரு டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஐ நா பாதுகாப்பு குழுக் கூட்டத்தில் பேசிய அவர் பயங்கரவாதழும் அதன் எல்லா வகை செயல்பாடுகளையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றார் அப்காளிஸ்தானின் அமைதிக்கு தடையாக செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் மேற்கொள்ளப்படும் தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார்

அந்நாட்டு மக்களுக்கே அவர்கள் நாட்டுக்கான தீர்வுகளை காண்பதற்கு ஊக்கப்படுத்தப் பட வேண்டும் என்று இந்திய பிரதிநிதி திருமூர்த்தி தெரிவித்தார் நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரத்தை முன்னிட்டு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பச்சிளம் குழந்தைகள் இறப்பை தடுக்க முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்தார்

பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வாரத்தை ஒட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புதிய கல்விக் கொள்கை குறித்து பள்ளி ஆசிரியர்களிடையே உணர்திறளை ஏற்படுத்துவதில் உள்ளத பாரதம் திட்டம் முக்கியப் பங்கு வகிக்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் இத்திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து நேற்று ஆய்வு செய்த அவர் பல்வேறு அமைப்புகளும் கலந்துரையாடுவதற்கான இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றார் இதன்மூலம் வெற்றியாளர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் குறிப்பிட்டார் எழுத்தறிவு மற்றும் சுகாதார சேவையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மாநில வாரியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்

பிஸர் எபயோ என் டெக் ஸ்பூட்நிக் மற்றும் மாடெர்னா ஆகிய மருந்துகள் மூன்று கட்ட பரிசோதனையில் வெற்றி பெற்றுள்ளன